விரிவாக ஆய்வு மேற்கொண்டார்

திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது

ராஜீவ் கௌபா இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினாா்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமா் திரு நரேந்திரமோடி மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டாா் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மின்சார சுட்டத்திருத்த மகோதா புதிய கட்டணக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின்சார சேவைகள் நுகா்வோருக்கு கூடுதல் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்க வேண்டுமென்று அவா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மின் விநியோக நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை குறிப்பிட்ட சால இடைவெளியில் வெளியிடுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும பிரதமர் கேட்டுக் கொண்டார் புதப்பிக்கத்தக்க ளிசக்தி மூலம் வேளாண் துறையினர் கூடுதலாக பயனடைய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்

நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் முறைப்படி தொடங்கி வைத்தார்

ராஜீவ் கௌபா இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் சும்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் ஆட்சியர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்

தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகியவை இந்த பட்டியலில் இடம் பெற்றுள்ளன

இதற்கிடையே இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டறிவது தொடர்பாக உலக அளவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆவோசகள் பேராசிரியர் விஜயராவன் கூறியுள்ளார் புத்தில்லியில் செய்தியாளாகளிடம் பேசிய அவர் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான நிறுவனங்களும் இன்று இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாகக் கூறினார்

விஜயபாஸ்கா் தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளாஸ்மா சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளிலும் தமிழகம் முன்னோக்கி செல்வதாலேயே உயிரிழப்பு சுதவீதம் மிக குறைந்த அளவாள பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

சுதந்திரப் போராட்ட வீரர் வீர் சாவர்க்கரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி குடியரகத்துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் உள்ளிட்ட தலைவா்கள் வீர் சாவா்க்கின் அரும்பணிகளை குறிப்பிட்டு புகழாராம் சூட்டியுள்ளனர்

நிம்மா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது

இக்கூட்டத்தில் முதன்முறையாக இந்திய ரிசா்வ் வங்கியின் கவானா கலந்துகொள்வது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் யூனியன்பிரதேசத்தில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளின் தாக்குதல் முயற்சியை முறியடித்துள்ளனர் சான்ட்ரோ காரில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டுகளை சியான நேத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் நாசவேலை தவிர்க்கப்பட்டது தெற்கு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் ராஜ்போரா என்ற இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காரில் இருந்த குண்டுகளை வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் செயலிழக்க செய்தனர் இந்த பணியின் போது உயிரிழப்போ பொருட்சேதமோ ஏற்படவில்லை வெடிகுண்டுகளுடன் ஒரு வாகனம் சென்று கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மத்திய ரின்வ் காவல் படையினா மற்றும் காவல்துறையினா இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது இந்த கார் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காவல்துறையினருடன் இன்று நடந்த மோதலில் இந்திய மக்கள் விடுதலை முன்னணி என்ற நக்சல் தீவிரவாதிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டனா்

இந்த மோதலில் படுகாயமடைந்த ஒரு நக்சல் தீவிரவாதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து அந்த பகுதியில் மோதல் நீடிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாக நேற்று இதே அமைப்பை சேர்ந்த இரண்டு நக்சல் தீவிரவாதிகளை காவல்துறையினா் கைது செய்தனா்

சஞ்ஜீவ்குமார் செய்தியாளர்களிடம் கூறினார்

தென்மேற்கு பருவமனழ கேரளாவில் வரும் திங்கட்கிழமை தொடங்க வாய்ப்பு உள்ளதாக சென்ளை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநா் திரு புவியரசன் கூறியுள்ளாா்

மின்சார திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாவின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் புதிய மின்சார திருத்தச் சுட்டம் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் வகையில் உள்ளதாகவும் அவா அந்த கடதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்திடும் வகையில் திமுக மேற்கொண்டுள்ள இந்த முயற்சிக்கு துணை நிற்க வேண்டுமென்று பிஜேபி மற்றும் பிஜேபி கூட்டணி அல்லாத மாநில அரசுகளின் முதலமைச்சா்களுக்கும் திரு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார்